மேற்குவங்கத்தில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்பேரில் பிரச்சாரம் நேற்றிரவுடன் முடிவடைந்தது பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மேற்குவங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது நேரிட்ட வன்முறை சும்பவங்கள் காரணமாக அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஒரு நாள் முன்பாகவே முடிவடைந்தது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குறை கூறியுள்ளன

தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய தொகுதிகளிலும் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதால் அதற்கு பின்னர் பிரச்சாரம் மேற்கொள்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கு தொடர்பு இல்வாதோர் மாலை ஆறு மணிக்கு பின்னர் வெளியேறவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை கண்காணிக்கும் பொருட்டு கல்யாண மண்டபம் சமூகக் கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளை நாளை மறுநாள் மாலை ஆறரை மணிக்கு முன்னர் வெளியிட ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருப்பதையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும்

வாக்கு எண்ணிக்கை குறித்த பயிற்சி முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி உத்தரபிரதேசம் மற்றும் மேற்குவங்கத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் ஊழலற்ற நிர்வாகத்தை தமது அரசு உறுதி செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பிஜேபி தலைமையிலான மத்திய உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் மகளிர் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியதாக கூறிய பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார்

மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பேற்றால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயவாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் உத்தரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த மக்களவை தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குலூர் சுட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார் அஇஅதிமுக அரசின் அலட்சியமே குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு காரணம் என்றும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கே பி அன்பழகன் தருமபுரி மாவட்டத்தில் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார்

தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும்கூட பிரதமர் பதவிக்கு மாநில கட்சித் தலைவர் ஒருவரை ஆதரிக்க தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு குலாம் நபி ஆசாத் கூறியுள்ளார் நேற்று சிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இருப்பினும் இக்கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் செய்திக் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா கூறியுள்ளார் பெரிய கட்சியே ஆட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்

தபாயில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானிகள் இருவர் உயிரிழந்தனர்

உதகமண்டலத்தில் நடைபெறும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வருடாந்திர மலர் காட்சியை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இன்று தொடங்கி வைக்கிறார் இதனையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலாள இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியை டிரா செய்த இந்தியா மற்றொரு போட்டியில் தோல்வியடைந்தது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் போட்டியிலும் இந்தியா தோல்வியடைந்தது